தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு இந்தியாவுடன் இணைந்து செயல்பட பிரான்ஸ் உறுதி அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பருவநிலை மாற்றம் கற்றுச்சூழல் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக கூறினார் பிரான்ஸ் அதிபர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கஷ்மீர் பிரச்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டுமே தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் மூன்றாம் தரப்பு தலையிடக்கூடாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் இதுதொடர்பாக பாகிஸ்தான் பிரதமருடன் தான் பேச உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த பேச்சுகளுக்கு பின்னர் நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது இன்று பிரான்சில் வசிக்கும் இந்தியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஷேற உள்ளிட்ட பகுதிகளை கார்ந்தவர்களும் பஞ்சாப் மற்றம் குஜாக் மாநிலத்த சேர்ந்தவர்களும் இங்கு வாழ்ந்து வருகின்றனர்

நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை நான்கு நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சி பி ஐ காவலின்போது திரு சிதம்பரம் நாள்தோறும் அரை மணி நேரம் அவரது வழக்கறிஞர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க அனுமதிக்கவேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக திரு சிதம்பரம் தரப்பில் ஆஜான வழக்கறிஞர்கள் சிபிஐ காவலுக்கு அனுமதிக்ககூடாது என்ற வாதிட்டனர்

தமிழகத்தில் மருத்துவ காலிப்பணியிடங்கள் இல்லாத நிலை விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

சுகாராத்துறையில் தமிழகம் சிறந்து செயல்பட்டு வருவதற்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் மின்சாரப் பேருந்துகள் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய பாஸ்கர் கூறியுள்ளார்

தொழில் முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் பேசுகையில் சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக தெரிவித்தார்

இந்த புகைப்படத்தின் ஒரு விளிப்பில் நிலவின் மேற் ஒரியண்டல் என்ற படுகையும் மற்றொரு விளிப்பில் அப்பல்லோ என்ற பெயர் கொண்ட கிரோட்டர் அதாவது பெரும் பள்ளமும் காளப்படுகின்றன மேற் ஒரியண்டல் ஒரு காளையின் கண் போன்று தோற்றமளிக்கிறது இது தொள்ளாயிரம் கிலோ மீட்டர் விட்டம் கொண்டதாகம் அப்பல்லோ கிரோட்டர் எரிக்கல் மோதி எற்பட்ட பள்ளமக இருக்கலாம் என்று வாள்வெளி அறிவியலாளர்களால் கருதப்படுகிறது இது பூமியின் பார்வைக்கு மறுபக்கம் காணப்படுகிறது

நேற்று மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய அளவிற்கு இந்த இணையதளத்தின் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் நடக்கமுடியாத ஆறு வயது சிறுவனை நடக்க வைத்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த சிகிச்சை முறையை முடநீக்கியல் துறை தலைவர் டாக்டர் முகமது இஸ்மாயில் கண்காணிப்பின்கீழ் டாக்டர் பகபதி தலைமையிலான குழு மேற்கொண்டதாக அந்த மருத்துவமனையின் டீன் டாக்டர் ஜெயந்தி தெரிவித்தார்

இந்தியாவும் பாகிஸ்தானும் கேட்டுக்கொண்டால் கஷ்மீர் பிரச்சனையில் உதவிட தயாராக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் பிற நாடுகள் தலையிட அனுமதிக்கப்படமாட்டாது என்று குடியரசு தலைவர் துணத் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் சத்தீஸ்கட்டில் ஐந்து நக்ஸவைட்டுகள் காவல்துறையினரிடம் நேற்று சரணடைந்தனர்

காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அத்திவரதர் வைபவத்தில் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது கள்ளியாகுமரி மாவட்டம் அழிகால் கடல் பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய் ப்ரினீத் மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்

பிரணாய் ஸ்ரீகாந்த் மற்றும் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் தோல்வி அடைந்தனர் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் இடையேயான முதலாவது போட்டி நேற்று தொடங்கியது

இந்தியா பாகிஸ்தான் இடையே இஸ்லாமாபாத்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது